பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டத்திற்கு வரும் ஜனவரி மாதத்தில் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே அடுத்த இருதினங்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நியாயமான விலையில் தொற்று நோய்க்கான மருந்தை இந்தியா கண்டுபிடிக்கும் என்ற ஆர்வத்தில் உலக நாடுகள் எதிர்பார்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் தடுப்பு மருந்து கிடைப்பதற்கு ஏதுவான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளின் முழு திருப்தியுடன் இந்த தடுப்பு மருந்து திட்டம் தொடங்கப்படும் என்றார் தடுப்பு மருந்துகளை பாதுகாப்பாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய கிடங்குகளில் பாதுகாத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மருத்துவத் துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் முதலில் தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் இதுதொடர்பான பட்டியலை தயாரிப்பதற்கு மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தப்படுவதாக அவர் கூறினார்

தடுப்பு மருந்து குறித்து யாரும் அச்சம் அடையத் தேவையில்லை என்றும் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்து தொடர்பான விழிப்புணர்வை பரவலாக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தினார் அதுவரை மக்கள் பாதுகாப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் அடிக்கடி கைக் கழுவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

சிவகங்கை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கு வரும் ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று கூறினார்

சட்டமன்றக் கட்டிடத்தில் ஒமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் செக்கிழுத்த செம்மல் வ உ சிதம்பரனார் மற்றும் மோகன் குமாரமங்கலத்தின் முழு உருவப்படமும் திறந்து வைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

அப்போது பேசிய அவர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நகள்புற மக்கள் மட்டுமன்றி கிராமப்புற மக்களுக்கும் குடிநீர் கிடைக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகக் குறிப்பிட்டார் மதுரையில் எய்ம்ஸ் மருததுவமனைக்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது

தினத்தையொட்டி வீரம் செறிந்த இப்படையின் வீரர்களுக்கும் அவர்களின் கடற்படை குடும்பத்தினருக்கும் பிரதம் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் நாட்டின் கடற்கரைப் பகுதிகளை அச்சமின்றி பாதுகாக்கும் இந்திய கடற்படை தேவைப்படும் நேரத்தில் மனிதாபிமான உதவிகளையும் செய்வதாக பிரதமர் கூறியுள்ளார் வங்கக் கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே மையம் கொண்டிருப்பதை அடுத்து தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் ஆங்களங்கே கனத்து முதல் மிக கனத்த மழை பெய்து வருகிறது

சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி சோழவரம் செங்குன்றம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் கடலுக்குச் செல்லவில்லை

வேதாரண்யம் பகுதியில் மாநில கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியள் ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளுர் மாவட்டத்தில் புழல் ஏரியில் உபரி நீர் திறந்து விடப்படுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருவாருர் மாவட்டம் மன்னார்குடியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை மாநில உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் நேரில் பார்வையிட்டார்

அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றுவருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

நிவர் புயல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான மத்திய குழு நாளை சென்னை வருகிறது

இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது